மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்துடைய நிலையான ஆட்சி அமைவது அவசியம் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்புக்களை மத்திய அரசு சீர்குலைத்துவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் காட்டியிருக்கிறார் தமிழகத்தில் நிலவும் சுட்டம் ஒழுங்கு குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்துகிறார்கள்

மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறம்

அமேதிக்கு அடுத்தபடியாக கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் திரு தலைவர் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்துடைய நிலையான ஆட்சி அமைவது அவசியம் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து நேற்று திசையின்விளையிலும் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்தும் நேற்று அவர் பிரச்சாரம் செய்தார் அஇஅதிமுக ஆட்சியைக் கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக அப்போது அவர் குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற ஜனநாயகம் உட்பட அரசியலமைப்பு சுட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்புக்களை மத்திய அரசு சீர்குலைத்துவிட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்துப் பேசிய அவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் பிஜேபி அளித்த வாக்குறதிப்படி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தவில்லை என்றார் வளர்ச்சியைச் சொல்லி மக்களிடம் வாக்குகளைப் பெற்ற பிஜேபி தற்போது அதுபற்றி பேச மறுப்பது ஏன் என்றும் திரு ஸ்டாலின் வினவினார் விவசாயிகளின் பிரச்னையைத் தீர்க்க அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாடம் க வேட்பாளர் மற்றும் அருர் பாப்பிரெட்டிபட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பின்தங்கிய தருமபுரி மாவட்டத்தை வளர்ச்சி மாவட்டமாக மாற்றம் முயற்சியில் அஇஅதிமுக அரசு ஈடுபட்டுள்ளதாகக் கூறினார் கடந்த ஐந்தாண்டுகளில் தேசிய ஜனநாயக்க கூட்டணி அரசின் தவறான கொள்கைகளால் ஐந்து லட்சும் பேர் வேலை இழந்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் கோவையில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அவர்களது பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மத்திய அரசு தவறிவிட்டதாகக் குற்றம் சாட்டினார் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றால் நதிகளை இணைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார் தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் த மா கா வேட்பாளரை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் செய்த அவர் மறைந்த பிரதமர் வாஜ்பாயி ஆட்சிக்காலத்தின்போது தங்க நாற்கர சாவைத் திட்டம் நிறைவேற்றப்பட்டதைப் போன்று வரும் ஆட்சியில் நதிகள் இணைப்புத் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் முரண்பாடுகளின் மொத்த உருவாக திமுக காங்கிரஸ் கூட்டணி திகழ்வதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியிருக்கிறார் கள்ளியாகுமரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியும் இடதுகாரிகளும் ஒரே அணியில் இடம் பெற்றுள்ளபோதிலும் கேரளாவில் ஒருவரை ஒருவர் எதிர்க்கும் முகாமில் இருப்பது முரண்பாடாக உள்ளது என்று தெரிவித்தார்

நாமக்கல் மக்களவை தொகுதியில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினம் தொடர்பான பதிவேடுகளை அத்தொகுதிக்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள செலவின பார்வையாளர்கள் திரு மயூர் காம்ப்ளே திரு ராஜேஷ் ஆகியோர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர் தமிழகத்தில் நிலவும் சுட்டம் ஒழுங்கு குறித்து தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர் இந்தக்கூட்டத்தில் தலைமச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் உள்துறை கூடுதல் தலைமச் செயலர் திரு நிரஞ்ஜன் மார்டி உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொள்ளவுள்ளனர் சென்னை வந்துள்ள தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லாவாசா திரு கஷில் சந்திரா ஆகியோர் நேற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில மற்றும் தேசிய அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆவோசனை நடத்தினார்கள் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எம்து செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது தருமபுரி மக்களவைத் தொகுதி

இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரமும் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது

திமுகசார்பில்மருத்துவர்செந்தில்குமார்போட்டியிடுகிறார்

ப ழனியப்பன்போட்டியிடுகிறார்

நிறைவேற்றப்பட்டதிட்டங்களைமுன்வைத்துஅதிமுககூட்டணியும் திட்டங்களைநிறைவேற்றவில்லைஎன்றுகுறைகூறிதிமுகவும்பிரச்சாரத்தைசெய்துவருகிறதுஅதிமுக மற்றும்திமுகவைவிமர்சனம்செய்துஅமுமுகவும்பிரச்சாரத்தில்ஈடுபட்டுஉள்ளது தொழிற்சாலைகளை உருவாக்கிவேலைவாய்ப்புகளைஏற்படுத்தவேண்டும் நீர்ப்பாசனதிட்டங்களைஉடனடியாகநிறைவே ற்றவேண்டும் வறட்சியானதருமபுரிமாவட்டத்தில்விவசாயிகளின்வாழ்வாதாரத்தைகாக்கும்வகையி ல்திட்டங்களைஅறிவிக்கவேண்டும்உள்ளிட்டகோரிக்கைகளைஇப்பகுதிமக்கள்முன்வைக்கின்றனர்

விருதுநகரிலிருந்து கமலக்கண்ணன் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் ஆசியர்கள் அல்லாத பணியாளர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பயோ மெட்ரிக் வருகைப்பதிவேட்டுக்கு தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மாநில அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உக்கரவிட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பை மாநில அரசு நிர்வாகம் திரும்பப் பெற்றுக் கொண்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது

இன்று தில்லியில் இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் போட்டியில் தில்லி ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய ஒபன் பேட்மின்டன் போட்டியின் இரண்டாவது கற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர்